நரேந்திர மோடிக்கு பிஜேபி நன்றி தெரிவித்துள்ளது தாய்மொழியில் கற்பதன் மூலம் குழந்தைகளின் தன்னம்பிக்கை மற்றும் படைப்பாற்றல் மேன்மை அடையும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுவையில் மேலும் இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர்

உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் தாய்மொழியில் கற்பிப்பதள் மூலம் குழந்தைகளின் தன்னம்பிக்கை மற்றம் படைப்பாற்றல் மேன்மையடையும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் தாய்மொழியை ஊக்குவிக்க அடிப்படைக் கல்வி நிர்வாகம் நீதிமன்ற நடவடிக்கைகள் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கூறினார்

புதிய கல்விக் கொள்கை தொலை நோக்கு சிந்தனையுடன் கூடிய வளர்ச்சிக்கான ஆவணம் என்று அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் சர்வதேச காணொலி கையெழுத்து கண்காட்சியையும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார்

புதுச்சேரியில் முதலமைச்சர நாராயணசாமி தலைமையிலான அரசு நாளைக்குள் பெரும்பாண்மையை நிரூபிக்க வேண்டும் என துணை நிலை ஆளுநர் உத்தரவிட்டிருந்த நிலையில் மேலும் இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் திமுக சட்ட்பபேரவை உறுப்பினர் திரு வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் பேரவை தலைவரிடம் தஙகளது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளனர் இதனை ஆய்வு செய்து வருவதாக பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது அகமதாபாத் மாநகராட்சியில் அமைந்துள்ள நரன்புரா வாக்குசாவடியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தனது வாக்கை பதிவு செய்தார் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபாணி ராஜ்காட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் உள்நாட்டு கைவினை கலைஞர்களின் கலைநயம்மிக்க படைப்புகள் நாட்டின் தொண்மையாக கலாச்சாரத்ததையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கைவினைப் பொருள்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை அவர் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையிலும் இத்தகைய கண்காட்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இதுபோன்ற கண்காட்சிகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார்

மாணவர்கள் முககவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

நோய் தொற்றால் பாதிக்கப்படாத ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மட்டுமே பள்ளி வளாகத்திற்குள் அனுமதிகப்படுவார்கள் என திரு தீபக் குமார் தெரிவித்துள்ளார்

புதக்கோட்டை மாவட்டம் குன்னத்தூரில் இந்த திட்டத்தின்கீழ் நீர்பாசன உள்கட்டமைப்பு வசதிகளை புனரமைக்கும் திட்டத்திற்கான கட்டுமானப்பணிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார்

விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசாக தமது அரசு திகழ்கிறது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் அடுத்த இரு தினங்ளுக்கு மழழ பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்